எடப்பாடி

ஏற்படாத வகையில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பத்து சதவிகித இடஒதுக்கீடு அளிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு ஓ

சட்டப்பேரவையில் இன்று இதுதொடர்பாக எதிர்க்கட்சி துணை தலைவர் திரு துரைமுருகன் கொண்டுவந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதில் அளித்த அவர் இதுதொடர்பாக சட்ட வல்லுனர்களின் கருத்தை பெற்று முடிவெடுக்கப்படும் என்றார் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி கூட்டக்கிற்கு அழைக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்ட போதிலும் மேலும் பல அரசியல் கட்சியினர் கலந்துகொண்டது குறித்து திரு துரைமுருகன் கேள்வி எழுப்பியதற்கு பதில் அளித்த முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் திரு

க

சட்டப்பேரவையில் இதுதொடர்பாக திமுக உறுப்பினர் திரு

தமிழகத்தை குடிசைகள் அற்ற மாநிலமாக படிப்படியாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் சாலையோரம் வசிப்பவர்களின் குடியிருப்பு சான்றிதழை பார்த்து அவர்கள் சென்னையில்தான் வசிக்கிறார்கள் என்பதை உறுதி செய்து அவர்களுக்கு மாற்று வீடுகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார்

பேரவையில் காங்கிரஸ் உறுப்பினர் திரு

சட்டப்பேரயில் இன்று கேள்விநேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் இக்கொள்கையை உருவாக்க உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார்

கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தாலுக்கா புகிதாக உருவாக்கப்பட்டுள்ளதையொட்டி அதற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கிள்ளியூருக்கு பேருந்து வசதி ஏந்படுத்துவது பற்றி அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆவன செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

வீரமணி இன்று மாலையில் நடைபெறும் சட்டப்பேரவைக் கூட்டத்தில் சமா்ப்பிக்க உள்ளார்

அவை இன்று கூடியதும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி கர்நாடக மாநிலத்தில் மதசார்பற்ற ஜனதா தள் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே பிஜேபி பிளவை ஏற்படுத்த முயல்வதாக குற்றம் சாட்டி கோஷங்களை எழுப்பினர் அதேவேளையில் திரிணமுல் காங்கிரஸ் உறுப்பினர்களும் அவையின் மைய பகுதியில் குழுமி மேற்கு வங்க பிரச்சனையை எழுப்பி கூச்சலிட்டனர் காரணமாக நிலவிய அமளியை அடுத்து அவைத்தலைவர் இதன் திரு

தோமர் நாடுமுழுவதும் மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் பல்வேறு வேளாண் திட்டங்களுக்கு மத்திய அரசு உறுதுணையாக உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு

மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர் உற்பத்தி மையமாக திகழும் வேளாண் துறையை வருவாய் மைய துறையாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முடுக்கி விட்டிருப்பதாக குறிப்பிட்டார்

ஜல்சக்தி மத்திய அரசின் ஜல்சக்தி அபியான் திட்டத்தின்கீழ் நீர் நிலை மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு கூட்டம் இரண்டாவது நாளாக இன்று திருச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நடைபெற்றது

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு